ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இலங்கையில் குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு பின் பாதுகாப்பு நிலைமை சீரடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடலிலும் அதையொட்டி இந்துபெருங்கடலிலும் உருவாகியுள்ள ஃபானி புயல் இன்று பிற்பகல் அதிதீவிர புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தலைநகர் தில்லி உட்பட பல மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில இன்று நடைபெற்வுள்ள் ஆட்டங்களில் தில்லி அணி பெங்களுரு அணியையும் கொல்கத்தா அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன

ஜம்மு கஷ்மீரில் உள்ள அனந்த்நாக் மக்களவை தொகுதியிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது

இம்மாநிலத்தில் காங்கிரஸ் திரணாமுல் காங்கிரஸ் பிஜேபி இடது முன்னணி ஆகியவை களத்தில் இருப்பதால் நாளை தேர்தல் நடைபெறும் எட்டு தொகுதிகளிலும் நான்குமுனை போட்டி நிலவுகிறது பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள ஐந்து தொகுதிகளில் ஒன்றான பெகுசராய் தொகுதியில் மும்முனை போட்டி நிலவுகிறது இந்தத் தொகுதியில் பிஜேபி மூத்தத் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு கிரிராஜ சிங் ராஷ்ட்ரிய ஜனதாதள் மூத்தத் தலைவர் திரு தன்வீர் ஹசன் இந்திய கம்யூனிஸட் கட்சியின் கன்னைய குமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் தர்பங்கா தொகுதியில் ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சிக்கும் பிஜேபிக்கும் நேரடி போட்டி நிலவுகிறது இலங்கையில் பாதுகாப்பு நிலைமை முன்னேற்றம் அடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு ரளில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் கடந்த ஞாயிறன்று ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து இலங்கையில் தீவிரமாக செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்புகள் பற்றிய கூடுதல் தகவல்களை பாதுகாப்பு படைகள் திரட்டி வருகின்றன என்றும் அவர் கூறினார் கொழும்புவில் உள்ள எமது செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர் குண்டு வெடிப்பு சம்பவங்கள் பற்றி ஒவ்வொரு நாளும் புதிய ஆதாரங்கள் கிடைத்து வருகின்றன என்றார் உள்நாட்டு பயங்கரவாத அமைப்புகளுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இருப்பதை கண்டறிய வெளிநாட்டு புலனாய்வு முகமைகள் இலங்கை அரசுக்கு உதவி செய்து வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் அதனை விரைவில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திரு ரனில் விக்ரமசிங்கே தெரிவித்தார் சில இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டாலும் இலங்கையில் உள்ள பெரும்பாலான முஸ்லீம்கள் அதனை ஏற்கவில்லை என்று அவர் கூறினார் குண்டுவெடிப்பு சம்பவங்களால் சுற்றுவாத்துறை பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை ஒப்புக்கொண்ட பிரதமர் இருப்பினும் ஆகஸ்ட் மாதத்திற்கு பின் சுற்றுவாப் பயணிகள் இலங்கைக்கு வரத்தொடங்குவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக தேசிய தவ்ஹீத் ஜமாத் ஜமாதி மிலாது இப்ராஹிம் என்ற இரண்டு அடிப்படைவாத அமைப்புகளை தடை செய்வதென இலங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேன முடிவு செய்தார் குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு பிள் கடந்த திங்கட்கிழமை அமலுக்கு வந்த அவசரநிலை அறிவிப்பின் அடிப்படையில் இந்த அமைப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளன இந்த அமைப்புகளின் செயல்பாடுகளும் சொத்துகளும் அரசால் முடக்கப்பட்டிருப்பதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மதுரை மக்களவைத் தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதியின்றி அதிகாரிகள் சென்றது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதுதொடர்பாக அத்தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நீதிபதிகள் திரு எஸ் மணிக்குமார் மற்றும் திரு சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாவட்ட ஆட்சியர் திரு நடராஜன் மற்றும் மதுரை மேற்கு சட்டப்பேரவைத் தொகுதி உதவித் தேர்தல் அதிகாரியான திரு குருசந்திரன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு ராஜசேகரன் காவல்துறை உதவி ஆணையர் திரு மோகன்தாஸ் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தார் மேலும் மதுரை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக திரு எஸ் நாகராஜனும் உதவி தேர்தல் அதிகாரியாக திரு சாந்தகுமாரும் நியமிக்கப்பட்டிருப்பதுடன் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் குற்றவியல் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது

தென்கிழக்கு வங்கக்கடலிலும் அதைபொட்டி இந்தியப் பெருங்கடலிலும் உருவாகியுள்ள ஃபானி புயல் இன்று பிற்பகல் அதிதீவிர புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தப்புயல் வடமேற்கு திசையில் நகர்கிறது இதே திசையில் செவ்வாய் கிழமை வரை நகர்ந்து பின்னர் வடகிழக்கு திசையில் செல்லும் என்று இந்திய வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஃபாளி புயல் சென்னைக்கு தென்கிழக்கு ஆயிரத்து ஐப்பது கிலோ மீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது

கேரளாவின் பல பகுதிகளில் நாளையும் நாளை மறுநாளும் மிதமானது முதல் பலத்த மழை வரை பெய்யக்கூடும் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கடலோர பகுதிகளில் வரும் செவ்வாய் புதன் கிழமைகளில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தலைநகர் தில்லி உட்பட பல மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரித்துள்ளது

இன்று வானம் தெளிவாக இருக்கும் என்றும் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

வெப்பநிலை அதிகரித்திருப்பதால் நீர்நிலைகள் வறண்டு போயுள்ளன அடுத்த சில நாட்கள் இதே அளவிற்கு வெப்பம் நீடிக்கும் என்று உள்ளூர் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தெலங்கானாவின் வடக்கு பகுதிகளில் அடுத்த சில நாட்களக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது வடமேற்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து காற்று வீசுவதால் வெப்பநிலை அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது

ஏர் இந்தியா விமானங்களின் போக்குவரத்து இன்று இயல்புநிலைக்கு திரும்பியது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்றைய போக்குவரத்தில் இடையூறுகள் ஏற்பட்டன விமானத்திற்கு பயணிகள் சரிபார்த்தல் ஆகியவற்றுக்கான கணினி மென்பொருள் செயல்படாததால் நேற்று அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து காலை எட்டே முக்கால் மணிவரை விமான போக்குவரத்து சேவை நடைபெறவில்லை

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் முதல் ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களுரு அணியையும் இரண்டாவது ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன தில்லியில் நடைபெறும் ஆட்டம் பிற்பகல் நான்கு மணிக்கும் கொல்கத்தாவில் நடைபெறும் ஆட்டம் இரவு எட்டு மணிக்கும் தொடங்கும்